எதிராக மேல்முறையீடு செய்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

மேற்கொண்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்

போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றிபெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மாநில நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதை எதிர்த்து தாம் மேல்முறையீடு செய்திருப்பதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சாலை அமைப்பதில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றசம்சாட்டப்படவில்லை என்றும் முதலமைச்சா் மிது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதால் தனிப்பட்ட முறையில் மேல்முறையீடு செய்திருப்பதாகக் கூறினாா் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்றும் தமது கட்சிக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் காவிரி நதியின் உபரி நீரை சேமிப்பதற்காக தடுப்பணை கட்டுவது குறித்து ஆய்வு செய்ய ஒய்வுபெற்ற தலைமை பொறியாளரைக் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் கடந்த நான்கு மாதங்களாக இக்குழு ஒவ்வொரு மாவட்டமாகச் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலா் திரு ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் தொடர்பாக விழிப்புணா்வு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகத் தெரிவித்தாா் ஊரகப் பகுதிகள் நகர்புறங்களில் உள்ள மருத்துவ மனைகளிலும் பள்ளிக்கூடங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் காய்ச்சல் கண்டவுடன் உடனடியாக மருத்துவர்களை அனுகுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்

பன்றிக்காய்ச்சல் பரவாமல் தடுக்க அவசர நிலையை பிரகடனம் செய்து நோய்த்தடுப்பு நடவடிக்கைகளையும் சிகிச்சையையும் தீவிரப்படுத்த வேண்டுமென்று பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமனி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் டெங்கு காயச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் குற்றம்சாட்டியுள்ளார் நீதிமன்றங்கள் பற்றி இழிவாக பேசியதற்கு பிஜேபி தேசிய செயலாளர் திரு எச் ராஜா இன்று நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியதால் வசழக்கு கைவிடப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து திரு எச் ராஜாவுக்கு எதிராக அவமதிப்பை வழக்கை கடந்த மாதம் பதிவு செய்திருந்தது குட்கா முறைகேடு வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் தமிழக அரசின் உணவு பாதுகாப்புத் துறை அதிகாரி திரு செந்தில் முருகன் கலால்துறை அதிகாரி திரு நவநீதி கிருஷ்ண பாண்டியன் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு தண்டபாணி விசாரணை முடிவடையாத நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது என தெரிவித்தார் காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்றபோது உயிரிழந்த ஆறு மாணவர்கள் மற்றும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு வட்சும் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவங்களில் உயிரிழந்தவா்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்ச் தமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பத்திரிகையாளர்கள் அளப்பரிய பணியாற்றுவதாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகள் கூறியிருக்கிறார் அம்மாவட்டத்தில் ஊடகவியலாளர்கள் பயிலரங்கை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு பயனளிக்கும் பல்வேறு திட்டங்களை நாடு முழுவதும் செயல்படுத்தி வருவதாகக் குறிப்பிட்டார் பெரும்பாலான நேரங்களில் மக்களுக்கு இது குறித்த முழுமையான தகவல்கள் சென்றடையாத நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு அதை தெரியப்படுத்துவதே இந்த கருத்தரங்கின் முக்கிய நோக்கம் என்றார் நிகழ்ச்சியில் பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈ மாரியப்பன் மத்திய அரசு அனைவருக்கும் சுகாதாரம் வங்கி சேவை கல்வி ஊட்டச்சத்து குடியிருப்பு மின்வசதி போன்ற பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகக் கூறினார் மக்களுக்கு இதனை அறிமுகப்படுத்தும் பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் பாலியல் தொல்லை தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை இருந்தால் மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும் என்று தொடரப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்தது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் மற்றும் நீதிபதி திரு எஸ் கே கௌல் தலைமையிலான அமர்வு இந்த மனுவை அவசர மனுவாக ஏற்றுக் கொள்ள முடியாது என்றும் உரிய வரிசை கிரமப்படி மட்டுமே விசாரிக்க முடியும் என்றும் கூறியது சமூக வலைதளங்களில் பரவி வரும் மீ டூ இயக்கம் தொடர்பாக நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து விசாரிக்க வேண்டுமென்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்ற தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது தொடா்பாக நாளை முடிவு செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் மற்றும் நீதிபதி திரு எஸ் கே கௌல் ஆகியோர் அடங்கி அமர்வு இன்று இந்த மனுவை பரிசீலித்தது ரபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக பிஜேபி அரசு மேற்கொண்ட ஒப்பந்தங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் இதன் காரணமாக மத்தியில் ஆளும் அரசுக்கு செல்வாக்கு குறைந்துவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு அசோக் கெலாட் கூறியிருக்கிறார் ஜெய்ப்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசுக்கு சொந்தமான இந்துஸ்தான் ஏரோ நாட்டிக்ஸ் நிறுவனத்திற்குப் பதிவாக வெளிநாட்டிற்கு ரபேல் போர் விமான ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பது கேலிக்குரியதாகும் என்று குற்றம்சாட்டினார் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தியை பிரதமா் வேட்பாளராக மக்கள் ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் கூறியிருக்கிறார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடியை ஒப்பிடும்போது திரு ராகுல்காந்திக்கு மக்கள் செல்வாக்கு குறைவானது என்றார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபி தயாரகி வருவதாகவும் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த கட்சியுடனும் பேச்சு நடத்தவில்லை என்றும் திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் தெரிவித்தாா் நிரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு நடைபயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் மிகவும் அவசியம் என்று மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியிருக்கிறார் திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரும் ஆரோக்கியமாக வாழவேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் அதிமுக அரசு பல்வேறு இடங்களில் நடை பயிற்சி வசதியுடன் கூடிய பூங்காக்களை அமைத்துள்ளதாகத் தெரிவித்தார் திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஆரோக்கிய பாரதப் பயணத் திட்டம் குறித்த விழிப்புணா்வு பேரணியை திரு பாண்டியராஜன் தொடங்கி வைத்தாா் தொழில்முனைவோரை ஊக்குவிப்பதற்காக மின்னனு முறையிலான சந்தைப்படுத்துதல் பயிற்சியை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி புதிய தொழில்முனைவோர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் பயன்பெறும் வகையில் இப்பயிற்சித் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது

மத்திய அரசின் நுண்ணீர் பாசன முறை நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இளையோா் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரா்களை இன்று புதுதில்லியில் சந்தித்த அவர் அவர்களின் திறமையை பாராட்டினார் சா்வதேச போட்டிகளில் இந்திய இளைஞா்கள் கூடுதலாக பங்கேற்க வேண்டுமென்றும் கடினமாக உழைத்து சாதனை படைக்க வேண்டுமென்றும் அவர் வாழ்த்து தெரிவித்தார் மும்பையில் இன்று நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றிபெற்றுள்ளது